புதுதில்லியில் உள்ள இந்தியாவிற்கானபாகிஸ்தானதுணை தூதரைசம்மன் செய்தமத்திய அரசுகண்டனத்தைபதிவு செய்தது பாகிஸ்தானில் செயல்பட்டுவந்தஜெய் ஷ் முகமதுஅமைப்பின் பயிற்சிமுகாமிற்குஎதிராக இந்தியவிமானப்படைதாக்குதல் நடத்தியது

பாகிஸ்தானைபொறுத்தவரைரானுவநிலைகளைகுறிவைத்துத்தான் தாக்குதல் நடத்தமுயற்சிமேற்கொண்டதாகவும் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவரவாதஅமைப்புகளுக்குஎதிராகநடவடிக்கைஎடுக்காதபாகிஸ்தான் இந்தியரானுவநிலைகளைதாக்கமுயற்சிமேற்கொண்டதுதவறானதுஎன்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் செயல்படும் தீவிரவாதஅமைப்புகளைஅகற்றுமாறும் அந்நாட்டுஅரசைச்வதேசநாடுகள் தொடர்ந்துவலியுறுத்திவருவதையும் மத்தியஅரசுசுட்டிக்காட்டியுள்ளது தீவரவாத்திற்குஎதிராகஉறுதியானநடவடிக்கைகளைபாகிஸ்தான் மேற்கொள்ளவேண்டும் என்றும் மத்திய அரசுவலியுறுத்தியுள்ளது புல்வாமாதாக்குதல் சும்பவம் தொடர்பானஆதாரங்கள் அடங்கியஆவணங்களையும் பாகிஸ்தானிடம் இந்தியாவழங்கியுள்ளது பாகிஸ்தான் வசம் உள்ள இந்தியவிமானப்படைவிமானியைபாதுகாப்பாகவிரைந்துடுப்படைக்குமாறும் மத்திய அரசுவலியுறுத்தி உள்ளது நாட்டின் இறையாண்மைமற்றும் பாதுகாப்பிற்காகஉறுதியானநடவடிக்கையைமேற்கொள்ளவேண்டியஉரிமை இந்தியாவிற்குஉள்ளதுஎன்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாகநேற்றுகாலைநமதராணுவநிலைகளைகுறிவைத்துதாக்குவதற்காகபாகிஸ்தான் மேற்கொண்டமுயற்சியை இந்தியவிமானப்படைமுறியடித்தது ஜம்மு காஷ்மீரையொட்டியஎல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் தொடர்ந்துஅத்துமீறிதாக்குதல் நடத்திவருகின்றனர்

இன்றுகாலைமுதல் பாகிஸ்தான் படையினா் இந்தநடவடிக்கையில் ஈடுபட்டுவருவதாகஅவா் மேலும் கூறுகிறார்

பாதுகாப்பு குழுவைவலியுறுத்தியுள்ளன இதுதொடர்பாக மூன்றுநாடுகளும் புதியதீர்மானத்தைகொண்டுவந்துள்ளன ஆசாருக்குஎதிராகசொத்துகள் முடக்கம் ச்வதேசபயணத்தடைஉள்ளிட்டநடவடிக்கைகளைமேற்கொள்ளுமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுஉள்ளது

அளித்தவாக்குறுதியைநிறைவேற்றுமாறுஅந்நாட்டுஅரசைஅமெரிக்காவலியுறுத்தியுள்ளது செய்தித் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் இதனைதெரிவித்தஅமெரிக்கஅரசின் தொடர்பாளர் எல்லைதாண்டியபங்கரவாதம் தெற்காசியமண்டலத்தின் பாதுகாப்பிற்குஅச்சுறுத்தலாகஉருவாகிஉள்ளதுஎன்றுகூறினார் புல்வாமாதாக்குதல் சம்பவத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார் புல்வாமாதாக்குதல் சும்பவம் தொடர்பானஆதாரங்களை இந்தியாவழங்கியதைஅடுத்து அமெரிக்கா இந்தநடவடிக்கையைமேற்கொண்டுள்ளது வனப்பகுதிகளில் வசிக்கும் நாடுமுவதும் பழங்குடியினரைவெளியேற்றுமாறுபிறப்பிக்கப்பட்டஉத்தரவைநிறுத்திவைக்குமாறுமத்தியஅரசுதாக்கல் செய்தமனுவினைஉச்சநீதிமன்றம் இன்றுவிசாரணைக்குஎடுத்துக் கொள்கிறது மத்தியபழங்குடியினர் நலஅமைச்சகம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்தமனுவில் இக்கோரிக்கைவிடுக்கப்பட்டுள்ளது

இந்தஉத்தரவைநிறுத்திவைக்ககோரி இந்தமனுதாக்கல் செய்யப்பட்டுள்ளது முதலீடுகளைஈ்ப்பதற்கு இந்தியாஉகந்தநாடாகதிகழ்கிறதுஎன்றுவர்த்தகமற்றும் தொழில்துறைஅமைச்சர் திரு சுரேஷ்பிரபு கூறியுள்ளார் நடைபெற்ற புதுதில்லியில் இந்தியா இத்தாலி இடையேபொருளாதாரஒத்துழைப்பிற்கானகூட்டுஆணையத்தின் கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் இரு நாடுகளுக்கிடையேயானவர்த்தகம் மேலும் அதிகரிக்கப்படவேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் தெற்குகடலோரரயில்வேமண்டலம் புதிதாகஉருவாக்கப்படஉள்ளதாகரயில்வேஅமைச்சா் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார்

விசாகப்பட்டினத்தைதலைமயிடமாகக் கொண்டு இது செயல்படும் என்றும் அவர் கூறினார் குண்டக்கல் குண்டூர் விஜயவாடாஆகியகோட்டங்கள் இந்த புதியமண்டலத்தின் கீழ் செயல்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார் இளம் விஞ்ஞானிகள் மற்றம் பொறியாள்களின் ஆராய்ச்சிப் பணிகளைஊக்குவிப்பதற்கானவிருதுகளைபிரதம் திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் வழங்க உள்ளதாகமத்தியஅரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

ஐந்துவட்சம் ரூபாய் ரொக்கப் பரிசினை இந்தவிருதகொண்டுள்ளது பிஜேபி

தெரிவித்துள்ளது மக்களவைதேர்தலுக்கு பி ஜேபி தொண்டர்களைதயார் செய்வதற்காக இந்தகலந்துரையாடல் நிகழ்ச்சிக்குஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளதாகஅக்கட்சியகூறியுள்ளது உலகஅளவில் காணொலிகாட்சிவாயிலாகநடத்தப்படும் பெரியநிகழ்ச்சி இந்தகலந்துரையாடல் என்றும் பிஜேபி தெரிவித்துள்ளது அருணாச்சலப்பிரதேசத்தில் வன்முறையைகட்டுப்படுத்துவதற்காககாவல்துறைநிா்வாகம் முழுமையாகமாற்றியமைக்கப்படவேண்டும் என்றுஅம்மாநிலமுதலமைச்சர் திரு பிரேமாகந்துதெரிவித்துள்ளார்

அமைதிதிரும்புவதற்கானதேவையானநடவடிக்கைகளைஅதிகாரிகள் மேற்கொள்ளவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நிரந்தரகுடியுரிமைசான்றிதழ் வழங்குவதுதொடர்பாககடந்தவெள்ளிக்கிழமைஅம்மாநிலத்தில் நடைபெற்றவேலைநிறுத்தத்தின்போதுவன்முறைசம்பவங்கள் நடைபெற்றன மக்களவைதேர்தலின்போதுஅருண ாச்சலப்பிரதேசத்தில் உள்ளஅனைத்துவாக்குச்சாவடிகளிலும் யாருக்குவாக்களித்தோம் என்பதைஅறிந்துகொள்ளும் வசதியுடன் மின்னணுவாக்குப்பதிவு கூடிய இயந்திரங்கள் பயன்படுத்தப்படஉள்ளதாகஅம்மாநிலதலைமைத் தேர்தல் அதிகாரிதிரு முகேஷ் சந்திரசாஹூ கூறியுள்ளார்

நாடுமுழுவதும் விமானநிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன சென்னைவிமானநிலையத்தில் உச்சக்கட்டபாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

வருமானவரித்துறையின் நிரந்தரகணக்குஎண்ணுடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளுக்குமட்டுமேதிருப்பிசெலுத்துவதற்கானதொகைவழங்கப்படும் என்றுவருமானவரித்துறைகூறியுள்ளது கூடுதலாகசெலுத்தப்பட்டதொகைநாளைமுதல் திருப்பிசெலுத்தப்படும் என்றுவருமானவரித்துறையின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

தேசியஅறிவியல் தினம் இன்றுகடைப்பிடிக்கப்படுகிறது ராமன் விளைவினைபிரபல இயற்பியல் விஞ்ஞாளிகண்டறிந்ததினத்தைகுறிக்கும் வகையில் இல கடைப்பிடிக்கப்படுகிறது அறிவியலுக்காகமக்கள் மக்களுக்காகஅறிவியல் என்றமையக் கருத்தோடு இத கடைப்பிடிக்கப்படுகிறது இந்நாளைபொட்டிகுடியரசுத் துணைத் தலைவர் திரு